ளிசக்தி உற்பத்தி வினியோகம் இணைப்பு என்பதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் திரு

நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றவுடன் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் அதிகஅளவில் கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் நாளை நடைபெறுகிறது

பெருகி வரும் ளிசக்தி தேவைகளுக்கு அனல் மின் நிலையங்கள் உருவாக்கமே சிறந்த தீாவாகும் என்று கூறிய அவர் அனல்மின் நிலையங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை மேம்படுத்தும் என்றார்

பிஜேபி ஆட்சிக்காலத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

நொய்டாவில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழிற்சாலை நகரமான நொய்டாவில் போக்குவரத்து நெரிசலுக்கு சிறந்த தீர்வு காணும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நொய்டா நகரம் மற்றும் நொய்டா மின்னணு நகர மெட்ரோ சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார்

ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லைத் தாண்டிய தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் முன்வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் தீவிரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான முயற்சிகளை அந்நாடு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்பகத்தன்மையுடன் கூடிய உறுதியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொண்ட விமான தாக்குதல் ராணுவ நடவடிக்கை அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ள அவர் அது பயங்கரவாதத்திற்கு எதிரான பதிலடி என்றார் விமானப்படை தாக்குதல் மூலம் இந்தியாவின் விருப்பம் நிறைவேறியதாக கூறினார்

பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் திரு

அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பள்ளிகள் பேருந்து ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்காக ஆயிரம் நடமாடும் குழுக்கள் மூலமாக சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

சேலத்தில் அஇஅதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக உள்ளதால் எதிர்க்கட்சிகள் கலக்கமடைந்திருப்பதாக கூறினார் எனவே கூட்டணி கட்சிகள் விழிப்புடன் செயல்பட்டு ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அஇஅதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் ஒருசில நாட்களில் இணையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தோதலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றவுடன் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் அதிகஅளவில் கொண்டு வரப்படும் என்றும் கூறினார்

இத்திட்டத்தின்கீழ் குளங்களை தூர்வாரிப் புனரமைத்தல் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் கோவை மக்களின் பொழுதுபோக்கிற்கு குளக்கரைகள் புனரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் ஸ்மா்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

இதனைத்தொடர்ந்து மத்திய அரசு நிதி உதவியுடன் பள்ளிப்பாளையத்தில் விவசாயி நியாயவிலைக்கடையை அமைச்சர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கோடை கால மின்நுகர்வை சமாளிக்கும் அளவிற்கு மின் உற்பத்தி திருப்திகரமாக இருப்பதால் கோடைகாலத்தில் மின்வெட்டு ஏற்படாது என்றார் சூரியஒளி மின்திட்டங்களை செயல்படுத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு போதிய உதவி வழங்கப்படும் என்று கூறிய அவர் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூரியஒளி மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார்

துரைக்கண்ணு இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்

தியாகி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பொது சேவை மையங்கள் மூலம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடா்பான தேசிய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவா் முதல்முறையாக அரசு இந்த பணியை பொதுசேவை மையத்திற்கு வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் ஆயிரம் கிராமங்கள் டிஜிட்டல் கிராமங்களாக தரம் உயர்த்தப்பட்டதையும் இரண்டு கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் இணைந்ததை கொண்டாடும் வகையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார்

வாகன விபத்து இழப்பீடு காசோலை மோசடி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காண இம்முகாமை வழக்கு தொடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

சென்னையில் அக்கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடைபெறுகிறது

சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்